பொதுவாக அமைதியாக நடைபெற்றது

பகதூர் யாதவ் போட்டியிடுகிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

வாக்குப்பதிவையொட்டி அங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தன இதனிடையே மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமலு தாக்கல் இன்று நிறைவடைந்தது

மக்களவைக்கான நான்கு கட்ட தேர்தல் இன்று முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள மூன்று கட்டங்களில் நடைபெற உள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஜார்க்கண்ட் மாநிலம் கோதிர்மா மேற்குவங்க மாநிலம் ஸ்ரீராம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரதமரின் கிசான் உதவித் திட்டத்தின்கீழ் விவசாயிகளின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றார் எதிர்க்கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்காக பாடுபடாது என்றும் வாரிசு அரசியல் ஊழல் ஆகியவை மட்டுமே இருக்கும் என்றும் அவர் கூறினார் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மேற்குவங்க மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குறைகூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் காய்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் கடனுக்காக விவசாயிகள் கைது செய்யப்படுவதைத் தடுப்பதற்கு புதிய சுட்டம் கொண்டுவரப்படும் என்றார் புதிதாக தொழில் தொடங்க முனையும் இளைஞர்களுக்கு மூன்றாண்டுகளுக்கு அனுமதி பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதனிடையே பஞ்சாப் மாநிலம் கோரக்பூர் தொகுதியில் பிஜேபி சார்பாக போட்டியிட திரைப்பட நடிகர் சன்னி தியோல் இன்று மனுத்தாக்கல் செய்தார் நடிகர் சத்ருகன் சின்ஹா பீகார் மாநிலம் பாட்னா சாஹிப் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட மனுத் தாக்கல் செய்துள்ளார் பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் போட்டியிடுகிறார் தேர்தல் பிரச்சாரத்தின்போது நடத்தை விதிமுறைகளை மீறி பேசியதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திருமதி மேனகா காந்தியை தேர்தல் ஆணையம் வன்மையாக கண்டித்துள்ளது

திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய தொகுதிகளில் நடைபெறவுள்ள இந்த இடைத் தேர்தலுக்கான மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது

அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளது

ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்ததற்காக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேகி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு நீதிமன்றம் அனுப்பிய நோட்டீசுக்கு அவர் இன்று தமது பதிலை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்துள்ளார் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி போட்டியிடும் இத்தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் எல்லைப் பாதுகாப்புப் படை முன்னாள் வீரர் திரு தேஜ் பகதூர் யாதவ் போட்டியிடுவார் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் திருமதி ஷாலினி யாதவ் திரும்பப் பெறப்படுவதாகவும் அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்தத் தொகுதியில் இன்று திரு தேஜ் பகதூர் தமது வேட்பு மனுவைத் தாக்கல் செய்தார்

வாரணாசி தொகுதியில் போட்டியிட சுமாஜ்வாதி கட்சி சார்பில் இரு வேட்பாளர்கள் மனுத் தாக்கல் செய்திருந்த நிலையில் கட்சியின் அறிவிப்பை அடுத்து திருமதி ஷாவினி தமது வேட்பு மனுவை விலக்கிக் கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது நாளை அதி தீவிர புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மைய துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

இது தொடர்பாக அமைச்சரவை செயலர் திரு பி கே சின்ஹா தமிழ்நாடு ஆந்திரா ஒடிஸா மற்றம் மேற்குவங்க மாநில அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் உள்துறை பாதுகாப்பு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இந்நிலையில் புயல் தீவிரமடைவதையடுத்து சென்னை நாகப்பட்டினம் கடலூர் மற்றம் துறைமுகங்களில் ஐந்தாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது எண்ணூர் காட்டுப்பள்ளி காரைக்கால் புதுச்சேரி பாம்பள் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் இரண்டாம் எண் எச்சரிக்கைக் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது

மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக பிஷ்கே சென்றுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன் உறுப்பு நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மண்டல பகுதிகளில் சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார் இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பை அடுத்து அந்நாட்டு பாதுகாப்புத்துறைக்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார்

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

திருப்பூர் மாவட்டம் தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது ராமநாதபுரம் நாமக்கல் மாவட்டங்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களைப் பெற்றுள்ளன

விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலக ரிலே போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடவர் பிரிவில் முகமது அனாஸ் ராஜீவ் ஜீவன் உள்ளிட்டோரும் மகளிர் பிரிவில் ஹீமா தாஸ் பூவம்மா உள்ளிட்டோரும் இதில் இடம் பெற்றுள்ளார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தப் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகட் ஆகியோருக்கு ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருது வழங்க வேண்டுமென்று இந்திய மல்யுத்த கூட்டு சம்மேளனம் பரிந்துரை செய்துள்ளது இதேபோன்று துப்பாக்கி கடும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற ஹீனா சித்து அங்கூர் மிட்டல் ஆகியோருக்கு விருது வழங்க வேண்டுமென்று தேசிய துப்பாக்கி கடுதல் சும்மேளம் பரிந்துரை செய்துள்ளது